மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று அகமதாபாத்தில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் கற்றுவா உற்பத்தி சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக கூறினார் நடைமுறையில் இல்லாத பழமையான சட்டங்கள் ரத்து செய்யப்படடதாகவும் அவர் குறிப்பிட்டார் முதலீட்டாளர்களுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார் நேர்மையாள வர்த்தக முறைக்கு உதவிடும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் முன்னதாக அதிநவீன சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவமனையை திறந்துவைத்து பேசிய பிரதமர் நலிவுற்ற பொதுப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை செயல்படுத்தியது தமது அரசின் அரசியல் துணிவினை வெளிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் இந்த இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் பத்து சதவீதம் அதிகரிக்கப்படும் என்றார் அனைத்து தரப்பினரும் சமவாய்ப்பினை பெறவேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பல்வேறு புதிய தொழில் திட்டங்களுக்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

தமிழகத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தும் என்ற அக்கட்சியின் முத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

பிரதமரின் தமிழக வருகைக்கு பின்னர் வெற்றி வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதுர் திரு நரேந்திர மோடியை முதன்மைபடுத்தும் கட்சியோடு கூட்டணி ஏற்படுத்தப்படும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் இதற்கிடையே மக்களவை தேர்தலில் மேற்கொள்ளவேண்டிய அனுகுமுறை குறித்து ஆவோசனை நடத்துவதற்காக இன்று சென்னை வரதிட்டமிட்டிருந்த தமிழகத்திற்கான பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயலின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான கூட்டளி தொடர்பாக அஇஅதிமுக உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு ஜெயக்குமார் கூறியுள்ளர் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் கூட்டணி தொடர்பான முடிவினை தலைமை அறிவிக்கும் என்றார் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் பொதுக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுக்கு மக்களின் ஆதரவு பெருகிவருவதை பொறுத்துக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் கொடநாடு பிரச்னையை உருவாக்கி உள்ளதாக குறை கூறினார் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எவ்வித அசம்பாவிதமும் இன்றி நடைபெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்த பின்னர் செயதியாளர்களிடம் அவர் பேசினார் இப்போட்டியை நடத்துவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் அவர் கட்டிக்காட்டினார் லோக்பால் அமைப்பிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் அதற்கான தேர்வுகுழு அடுத்த மாதம் இறுதிக்குள் சமர்ப்பிக்கவேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தேர்வு குழுவிற்கு உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது இந்த வழக்கின் விசாரணை மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஐந்தாம் தலைமுறை தொழல்நுட்பத்திற்கு இந்தியா தயாராக உள்ளதாக தொலைபேசி ஒழங்குமுறை ஆணையத்தின் தலைவர் திரு ராம் சேவக் சர்மா கூறியுள்ளார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இந்த தொழில்நுட்பத்தை எவ்வித பிரச்னையும் இன்றி செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆணையம் வழங்கும் என்றார் நுகர்வோரின் நலனை கருத்தில்கொண்டுதான் கேபிள் ஒளிபரப்பிற்கான புதிய நெறிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தங்களுக்கு தேவையான அலைவரிசைகளை நுகர்வோர்களே தேர்வு செய்வதற்கு இந்த நெறிமுறை வகை செய்துள்ளதாகவும் திரு ராம் சேவக் சர்மா தெரிவித்தார் மாற்று எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கப்படவேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து குறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தி உள்ளார் நேற்று புனேயில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக ஏழு லட்சம் கோடி செலவிடப்படுவதாக ருபாய் கூறினார் இது பொருளாதார ரீதியாக பல்வேறு பிரச்னைகளுக்கு வித்திடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதள்காரணமாக அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான செலவை பத்து சதவீதம் குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மாற்று எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கப்படுவதே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார் தேசிய ரப்பர் கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நேற்று மும்பையில் ரப்பர் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் ரப்பர் தொழில்துறையினர் எதிர்கொண்டுள்ள பிரச்னைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இந்த கொள்கை உதவிடும் எனறு அவர் தெரிவித்தார் இந்த தொழில்துறை புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சுரேஷ் பிரபு கூறினார்

ஏவுகணை திட்டங்களில் கூடுதல் முதலீடு செய்ய அமெரிக்கா முடிவு செய்துள்ளது

ஜம்ம கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி நடத்திய தாக்குதலுக்கு கொடுத்த பதிவடியில் அந்நாட்டைச் சேர்ந்த ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக இந்தியா தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக திரு தினேஷ் மகேஸ்வரி திரு சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் இன்று பதவியேற்கின்றனர் நெல்லை அரசு கால்நடை கல்லூரி சார்பில் நேற்று நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் சிப்பிபாறை வகை நாய் முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன

ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த்

ஆசிய ஜுனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று கொரியாவை எதிர்கொள்கிறது

இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிக்களுக்கிடையேயான மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது